பிரிவினருக்கு இட ஒதுக்கீடு வழங்கும் அரசியல் அமைப்பு சட்டத் திருத்த மசோதா இன்று மாநிலங்களவையில் ஒருமனதாக நிறைவேறியது குடியுரிமை திருத்த மசோதா குறித்து அஸ்ஸாம் மக்கள் கவலைப்பட வேண்டாம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் அயோத்தியில் ராமர் கோவில் கட்ட உச்ச நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட அனைத்து சீராய்வு மனுக்களும் தள்ளுபடி செய்யப்பட்டன நதிநீர் பங்கீடு குறித்த தமிழக கேரள அதிகாரிகள் குழுவின் முதற்கட்ட பேச்சுவார்த்தை சென்னையில் இன்று நடைபெற்றது குடியுரிமை திருத்த மசோதா குறித்து அஸ்ஸாம் மாநில மக்கள் கவலைப்பட வேண்டாம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

இந்த நாடுகளில் சிறுபான்மையினர் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளைக் குறைக்கவே இந்த திருத்த மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவையில் தெரிவித்தார் இந்நிலையில் இந்த மசோதாவிற்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ரிட் மனு தாக்கல் செய்துள்ளது மசோதா நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலும் இந்த நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் அதை எதிர்த்து மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்களில் எஸ்

ரவிசங்கர் பிரசாத் இந்த இட ஒதுக்கீடு காரணமாக நாட்டின் பல்வேறு நிலைகளில் உள்ள எஸ்

சமூகத்தைச் சேர்ந்த முக்கியத் தலைவர்கள் அதிகாரம் பெற்றுள்ளனர் என்றார் இந்த சமூகத்தின் நல்வாழ்விற்கு அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும் அவர் கூறினார் விவாதத்தைத் தொடங்கி வைத்துப் பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் திரு

எல் பூனியா இந்த இட ஒதுக்கீடு மாநிலங்களின் மேல்சபைகளுக்கும் நீட்டிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார் இந்த சமூகத்தினரின் நல்வாழ்விற்கு பல்வேறு நட அரசு மேற்கொண்டாலும் சமூகத்தில் அவர்கள் தொடர்ந்து ஒடுக்குமுறையை சந்தித்து வருகின்றனர் என்றும் கூறினார் அவையில் ஆளும் கட்சி மற்றும் எதிர் கட்சி உறுப்பினர்களின் காரசாரமான விவாத்த்திற்கு பதில் அளித்து சட்டத்துறை அமைச்சர் உரையாற்றுகையில் காங்கிரஸ் உறுப்பினர்கள் தெரிவித்த கருத்துக்களை குடியரசுத் துணைத் தலைவரும் மாநிலங்களவை தலைவருமான திரு வெங்கையா நாயுடு அனுமதிக்க மறுத்ததை அடுத்து காங்கிரஸ் உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் பின்னர் அவர்கள் அவைக்குத் திரும்பியதும் வாக்கெடுப்பு நடைபெற்றது இதில் மசோதாவிற்கு ஆதரவாக அவையில் இருந்த அனைத்து உறுப்பினர்களும் வாக்களித்தனர்

ஏ போப்டே தலைமையிலான அமர்வு இந்த சீராய்வு மனுக்களை விசாரித்தது கடந்த நவம்பர் மாதம் முந்தைய தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அமர்வு அயோத்தியில் சர்ச்சைக்குரிய இடத்தில் ராமர் கோவில் கட்டலாம் என்று தீர்ப்பளித்திருந்தது குறிப்பிடத்தக்கது நதிநீர் பங்கீடு குறித்து தமிழக கேரள அதிகாரிகள் குழுவின் முதற்கட்ட பேச்சுவார்தை சென்னையில் இன்று நடைபெற்றது இன்றைய கூட்டத்தில் தமிழக அரசின் சார்பில் பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டத்திற்கான குழுவும் கேரள அரசின் சார்பில் பாண்டியாறு புன்னம்புழா திட்டம் குறித்தும் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர் தெலங்கானாவில் என்கவுண்டர் சம்பவம் நடந்தது குறித்து உச்ச நீதிமன்ற முன்னாள் நீதிபதி வி எஸ் சிர்புர்கர் தலைமையில் விசாரணை நடைபெறும் என்று உச்ச நீதிமன்றம் தெரிவித்துள்ளது இந்த விசாரணை பாகுபாடற்ற முறையில் நடத்தப்பட்டு ஆறு மாதங்களில் அறிக்கை தாக்கல் செய்யுமாறும் உச்ச நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது

இந்தக் குழுவில் மும்பை உயர் நீதிமன்ற நீதிபதி ரேகா சுந்தர் முன்னாள் சிபிழு இயக்குனர் திரு கார்த்திகேயன் இடம்பெற்றுள்னர்

வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்றதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது

ஆந்திர மாநிலத்தில் குழந்தைகள் மற்றும் பெண்களை பாதுகாக்கும் பொருட்டு புதிய சட்டம் இயற்ற அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பெயரிடப்பட்டுள்ள இந்த சட்டத்தின்கீழ் பாலியல் குற்றவாளிகளுக்கு தூக்குத்தண்டனை உள்ளிட்ட கடுமையான தண்டனைகள் விரைந்து வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் ஆசிட் வீசும் குற்றவாளிகள் இந்த சட்டத்தின் கீழ் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள்

மேலும் தேர்வர்களை மூத்த ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் அதிகாரிகள் பல்கலைக்கழக துணைவேந்தர் மற்றும் தேர்வாணைய உறுப்பினர் அடங்கிய குழு மட்டுமே நேர்காணல் செய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி காமராஜ் நகர் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜான் குமார் மீது வழக்குப்பதிவு செய்து விசாரிக்குமாறு காவல்துறையினருக்கு முதன்மை குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி திரு தாமோதரன் உத்தரவிட்டார் நடந்து முடிந்த இடைத்தேர்தலில் போட்டியிட்ட அவர் சொத்துகள் குறித்த முழு விவரங்களை வேட்புமனுவில் குறிப்பிடாமல் மறைத்துவிட்டதாக அவர் மீது திரு செல்வமுத்துராயன் என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார்

உள்ளாட்சிப்பதவிகளை இதுபோன்று ஏலம் விடுவது சட்டவிரோதம் என்றும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தமிழக தேர்தல் ஆணையம் ஏற்கனவே எச்சரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது

மோகன் குமார் கூறினார் இதற்கு ரயில்வே துறை ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

புவியரசன் கூறியுள்ளார்

திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை தீபத் திருவிழாவில் இன்று இரவு பராசக்தி அம்மன் தெப்பத் தெப்பத் திருவிழாவும் நாளை சுப்ரமண்யர் திருவிழாவும் நடைபெறுகிறது அஸ்ஸாம் மற்றும் திரிபுரா ஆகிய மாநிலங்களில் பதற்றமான சூழ்நிலை நிலவுவதன் காரணமாக ரஞ்சிக்கோப்பைக்கான போட்டிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக கிரிக்கெட் வாரியம் தெரிவித்துள்ளது

வி

அயோத்தியில் ராமர் கோவில் கட்ட உச்ச நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட அனைத்து சீராய்வு மனுக்களும் தள்ளுபடி செய்யப்பட்டன நதிநீர் பங்கீடு குறித்த தமிழக கேரள அதிகாரிகள் குழுவின் முதற்கட்ட பேச்சுவார்த்தை சென்னையில் இன்று நடைபெற்றது